பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

ஐதராபாத்தில் பெண் கால்நடை மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் தப்பியோட முயன்றபோது காவல்துறையினரால் சுட்டு கொல்லப்பட்டனர்

இன்று அனுசரிக்கப்படுகிறது

தடை விதித்துள்ளஉச்சநீதிமன்றம் மாவட்டங்களில் தேர்தல் நடத்த அனுமதித்துள்ளது

வென்று இந்தியா முதலிடத்தில் உள்ளது

புதுதில்லியில் இன்று இந்துஸ்தான் டைம்ஸ் தலைமைத்துவ மாநாட்டில் உரையாற்றிய அவர் ஏற்கனவே அரசியலில் இருந்த வாக்குறுதிகள் மட்டும் என்ற நடைமுறையிலிருந்து செயல்பாட்டுக்கான அரசியலை நோக்கி தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு செயல்படுகிறது என்றார் மக்களின் வாழ்க்கையில் அரசியல் தலையீடுகள் குறைவாக இருந்தால் நல்ல நிர்வாகத்தை பெற முடியும் என்று குறிப்பிட்ட அவர் முக்கியமான நிர்வாக விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்துவது காலத்தின் தேவை என்றார் சாமானிய மக்களின் நலனுக்காக தமது அரசு மேற்கொண்ட பல முடிவுகளைப் பட்டியலிட்ட பிரதமர் வாழ்க்கையை எளிதாக்குதல் சிறந்த நிர்வாகம் என்பதை குறிக்கோளாகக் கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்கு அடித்தளமான மக்களின் வளர்ச்சிக்கும் சரியான வழிகாட்டலுக்கும் உரையாடல் முக்கியப் பங்காற்றுகிறது என்று அவர் கூறினார் பல பத்தாண்டுகளாக கிடப்பில் இருந்த சவால் மிக்க பிரச்சினைகளுக்கு தீர்வுகானும் வகையில் தமது அரசு செயல்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் மீண்டும் ஆட்சி அமைக்க பிஜேபிக்கு மக்கள் வாக்களித்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அனைவரும் இணைவோம் அனைவரும் உயர்வோம் அனைவரையும் அரவணைப்போம் என்பதே இந்த வெற்றிக்கு வழிவகுத்தது என்றார்

ராம ஜென்ம பூமி தொடர்பான தீர்ப்பும் கூட சிறந்த எதிர்காலத்திற்கான முன்னெடுப்பு என்று கூறிய திரு மோடி கடந்த காலங்கள் நமக்கு தடைகளாக இருக்க முடியாது என்றார்

ஐதராபாத்தில் பெண் கால்நடை மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நான்கு பேர் தப்பியோட முயன்றபோது காவல்துறையினரால் கட்டு கொல்லப்பட்டனர்

நேற்று நள்ளிரவுக்குப் பிள் காவலர்களிடமிருந்து ஆயுதங்களைப் பறித்துக் கொண்டு தப்பியோட முயன்ற போது துப்பாக்கியால் சுட்டதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர்

நீதிமன்றக் காவலில் வைக்கப்பட்ட இவர்களை ஐதராபாதில் உள்ள சேர்வபள்ளி சிறையிலிருந்து நேற்று காவல்துறை காவலில் எடுத்துக் கொண்டுவந்தனர்

இதைபொட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மத்திய சமூகநீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் நாடாளுமன்ற விவகாரத்துறை அளமச்சர் திரு பிரகலாத் ஜோஷி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அம்பேத்கர் சிலைக்கு மலர் துவி மரியாதை செலுத்தினர் தினத்தையொட்டி குடியரசுத் துணைத் அம்பேத்கர் நினைவு தலைவர் டுவிட்டரில் வெளியிட்டிருக்கும் செய்தியில் அம்பேத்கரின் தொலைநோக்குப் பார்வை மற்றும் ஞானத்திலிருந்து மக்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார் அவரது சிந்தனைகளையும் மாண்புகளையும் நெறிமுறைகளையும் பின்பற்றுவத் மட்டுமே அவருக்கு செலுத்தும் அர்த்தமுள்ள அஞ்சலியாக இருக்கும் என்று திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவே முதன்மையானது என்பது அம்பேத்கரின் மூலமந்திரமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் சமூகநீதிக்காக தமது வாழ்க்கையை அர்ப்பணித்த பாபா சாஹேப் இந்திய இஜனநாயகத்தின் மைல்கல்லாக விளங்கும் அரசியல் சாசனம் என்ற ஒப்பற்ற பரிசினை நாட்டுக்கு வழங்கியுள்ளார் என்றும் கூறியுள்ளார் மகத்தான இந்த தேசம் அவருக்கு எப்போதம் நன்றிக்கடன்பட்டுள்ளது என்றம் பிரதமர் தெரிவித்துள்ளார் டாக்டர் அம்பேத்கரின் நினைவு தினத்தையொட்டி மத்திய மும்பையில் தாதர் அருகே உள்ள அவரது நினைவிடத்தில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்பாரி முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்ரே ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் குறிப்பிட்ட சமூகநீதி மற்றும் சகோதரத்துவ கோட்பாடுகள் அடிப்படையில் தமது அரசு செயல்படும் என்றார் அம்பேத்கரின் நினைவிடத்திற்கு ஏராளமான மக்கள் செல்வார்கள் என்பதால் நெரிசலைத் தவிர்க்க மேற்கு மற்றும் மத்திய ரயில்வே சிறப்பு ரயில் வசதிகளை செய்து கொடுத்துள்ளது தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்த உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது இந்த மாவட்டங்களில் வார்டு மறுவரையறை செய்து நான்கு மாதங்களுக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ளாட்சித் தேர்தலுக்கு சட்ட ரீதியான அம்சங்கள் அனைத்தையும் நிறைவு செய்து தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ போப்டே தலைமையிலான மூன்று நீதிபதிகள் அமர்வு இன்று இந்த தீர்ப்பை வழங்கியது ஒன்பது மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் ஏற்கனவே வெளியிடப்பட்ட கால அட்டவணையின்படி உள்ளாட்சித் தேர்தல் நடத்தலாம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்தது

இதற்கிடையே முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத் தீர்ப்பை வரவேற்றுள்ளார் சேலம் மாவட்டம் ஒமலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தத் தீர்ப்பை மாநில தேர்தல் ஆணையம் முழுமையாக செயல்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் உச்சநீதிமன்றத் தீர்ப்பை அடுத்து அஇஅதிமுக கூட்டணி கட்சிகளுடன் கலந்தாலோசித்து வேட்பாளர் பட்டியலை முறைப்படி அறிவிக்கும் என்றும் அவர் கூறினார்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

காவல் நிலையங்களை எளிதில் பெண்கள் அனுகும் விதத்தில் நடைமுறைகள் ஏற்படுத்தப்படும்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

ஜார்க்கண்ட்டில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாவது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

வாக்குப்பதிவு நியாயமாகவும் அமைதியாகவும் நடைபெற அனைத்து ஏற்பாடுகளும் விரிவான முறையில் செய்யப்பட்டுள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு விளய் குமார் தெரிவித்துள்ளார்

மூன்று நாடுகளுக்கு இடையேயாள ஜுனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் ட்ராவில் முடிவடைந்தது

இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான முதலாவது டிவெண்டி டிவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது ஐதராபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது